நரேந்திர மோடி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் அறிவுறுத்தியுள்ளார்

ரகுராம் ராஜன் கூறியுள்ளார்

நாராயணசாமி ஆகியோர் தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் முதலீட்டாளர்களுக்குத் தேவையான மத்திய மாநில அனுமதிகளை காலக்கெடு அடிப்படையில் பெற்றுத் தர முக்கியத்துவம் அளிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் அறிவுறுத்தியுள்ளார் கொரோனா நிலவரங்கள் பின்னணியில் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் நேரடி அந்நிய முதலீடுகளை அதிக அளவில் ஈர்ப்பதற்கான உத்திகள் குறித்து இன்று புதுடில்லியில் விரிவான ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை அவர் நடத்தினார்

மத்திய நிதி அமைச்சர் உள்துறை அமைச்சர் தொழில் வர்த்தக அமைச்சர் மற்றும் மூத்த அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மியான்மர் அரசுத் தலைவர் திருமதி ஆங் சான் சூ கீ யுடன் கொரோனா நிலவரங்கள் குறித்து விவாதித்தார் அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதான இந்தியாவின் கொள்கை மற்றும் சிறப்பான இருதரப்பு உறவுகளின் அடிப்படையில் சவால்களை முறியடிப்பதில் ஒருங்கிணைந்து பாடுபட தாங்கள் ஒப்புக் கொண்டதாக ட்விட்டர் செய்தி ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் மூத்த நடிகர் ரிஷி கபூர் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் நடிப்புத் திறமையின் உறைவிடமாகத் திகழ்ந்த ரிஷி கபூர் பன்முகத் தன்மையும் அன்பும் துடிப்பும் நிறைந்தவர் என்றும் ரிஷி கபூர் உடனான உரையாடல்களை சமூக ஊடகங்களில் கூட தாம் நினைவு கூர்ந்து வந்திருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் திரைப்படங்களையும் இந்தியாவின் முன்னேற்றத்தையும் மிகவும் விரும்பிய ரிஷி கபூரின் மறைவினால் வாடும் அன்னாரின் குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

பொது முடக்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் இருந்து அனைத்து மக்களையும் நீண்டகாலம் பாதுகாக்க முடியாது என்பதால் பொது முடக்கத்தை முடித்துக் கொண்டு படிப்படியாக பொருளாதாரத்தை திறந்து விடுவதில் இந்தியா விவேகத்துடன் செயல்படத் தேவை இருப்பதாக முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு ரகுராம் ராஜன் கூறியுள்ளார் கொரோனா நிலவரங்களின் தாக்கங்கள் குறித்து இன்று மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியுடன் நடத்திய ஆலோசனைகளில் அவர் இவ்வாறு கூறினார் மிகப் பெரிய சவாலாக உள்ள இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாட்டிற்குள் கருத்து வேறுபாடுகளுக்கு இடமளித்தால் நல்லதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் நாளை மே தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தொழிலாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உழைக்கும் வர்க்கத்தினரின் உயர்வைப் போற்றும் நாள் மே தினம் என்றும் நாட்டின் வளத்திற்கு அடிப்படையே தொழிலாளர்களின் உழைப்புதான் என்றும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் தொழிலாளர்களின் முக்கியத்துவத்தைக் கருத்தில் கொண்டே அரசு ஸ்கில் இண்டியா திட்டம் மூலம் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை உருவாக்கி வருவதாகவும் வீதிகள் வயல்வெளிகள் மற்றும் தொழிற்சாலைகளில் அன்றாடம் பாடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு நன்றிக் கடன் செலுத்துவதில் புதுச்சேரி அரசு மற்றும் மக்களுடன் தாம் இணைந்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமது அரசு பல தடைகளையும் மீறி உழைக்கும் வர்க்கத்தினரின் நலன்களைப் பாதுகாப்பதில் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கொரோனா நிலவரங்கள் காரணமாக தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள நிலையில் இலவச அரிசி வழங்குவதற்கான அரசின் முயற்சிகளை சிலர் ஆட்சேபித்த போதிலும் அரசு டெல்லி வரை சென்று அரிசி பெற்றுத் தந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

நெருக்கடியான இந்நிலையை சமாளிக்கும் வலுவும் துணிச்சலும் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு இருப்பதாக அவர் மேலும் கூறியுள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் அரசு அனுமதியுடன் செயல்படத் தொடங்கியுள்ள தொழிற்சாலைகளில் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணி புரிய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் நிலையான செயல்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றக் கூடிய கடைகளை மீண்டும் திறக்க தலைமைச் செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மூலம் அனுமதி அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப் படுகிறதா என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு விதிமுறை மீறல் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் எதிர்காலத்திலும் கொரோனா இல்லாத மாநிலமாக புதுச்சேரியை மாற்ற மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என மாநில சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கேட்டுக் கொண்டுள்ளார்

வெளியிடங்களில் இருந்து ஏனாம் திரும்பிய தொழிலாளர்கள் சிலரை அதிகாரிகள் ஊருக்குள் விடாமல் எல்லையிலேயே தடுத்து நிறுத்துகின்ற நிலையில் தாம் முதலமைச்சரிடம் பேசியதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மத்திய உள்துறை செயலரைத் தொடர்பு கொண்டு தொழிலாளர்களை ஏனாமிற்குள் அனுமதிக்க உத்தரவு பெற்றதாகவும் இந்த உத்தரவினால் நாடு முழுவதும் இதே சூழ்நிலையில் உள்ள அனைவருக்கும் பிரச்சனை தீர்ந்திருப்பதாகவும் கூறினார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொது மக்களின் பயன்பாட்டிற்காக காலால் அழுத்தினால் சானிடைசர் வழங்கும் கருவி நிறுவப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா இன்று இதைப் பார்வையிட்டார் துணை மாவட்ட ஆட்சியர் திரு

காரைக்காலில் முக்கிய அலுவலகங்கள் மற்றும் கோவில்களிலும் இந்த வசதி நிறுவப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் புதுச்சேரியில் ஏழைகளுக்கான இலவச அரிசி பிரச்சனையில் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் துணைநிலை ஆளுநருக்கு ஆதரவான விதத்தில் செயல்படுவதாக இடதுசாரி கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன

அன்பழகன் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் சிபிஐ மாநிலச் செயலர் திரு சலீம் சிபிஎம் மாநிலச் செயலர் திரு ராஜாங்கம் ஆகியோர் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளனர்

இதற்கிடையே நாடு முழுவதிலும் கொரோனா பரிசோதனை வசதிகள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகின்றன